மக்களவையில் சுட்டமசோதாக்கள் கதியில் நிறைவேற்றப்படுவதாககூறப்படும் அவசரக் குற்றச்சாட்டுக்களைமத்திய அரசுநிராகரித்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் விவாகரத்துமுறையைரத்துசெய்யவகைசெய்யும் சட்டத்திற்குகுடியரசுத் தலாக் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதுதொடர்பானஅறிவிக்கைநேற்றுவெளியிடப்பட்டது

மசோதாக்கள் மக்களவையில் அனைத்துகட்சிகளின் ஆலோசனை இல்லாமல் நிறைவேற்றப்படுவதாககூறப்படும் குற்றச்சாட்டுக்களைநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சா் திருபிரகவாத் ஜோஷிநிராகரித்துள்ளார்

முக்கியமசோதாக்களைஉரியஆலோசனைநடத்தாமல் மத்திய அரசு நிறை வேற்றுவதாக அவர் குறைகூறினார் திரிணமூல் மற்றும் திமுகஉறுப்பினா்களும் இதேகருத்தைதெரிவித்தனா் இதற்குபதிலளித்துபேசியநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் அலுவல் ஆலோசனைக் குழுவில் இப்பிரச்சினைவிவாதிக்கப்பட்டதாகத் தெரிவித்தார்

சாலைபோக்குவரத்துவிதிகளைமுழுமையானபின்பற்றுவதற்கு இது வகைசெய்யும் போக்குவரத்துவிதிகளைமீறுவோருக்குகூடுதல் விதிப்பதற்கானஅம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது சாலைவிபத்தில் உயிரிழப்பவா்களுக்குஅதிகபட்சமா இரண்டுவட்சம் ரூபாய் இழப்பீடுபெறுவதற்கும் இது வகைசெய்யும்

வெளியுறவு அமைச்சர் திருஜெய்சங்கர் தாய்லாந்தமற்றும் நியுசிலாந்தவெளியுறவு அமைச்சர்களுடன் இன்றுபாங்காக்கில் பேச்சுநடத்தினார் இரண்டுநாள் அரசமுறைபயணமாகதாய்லாந்துசென்றுள்ளஅவா் இப்பேச்சுக்களைநடத்தினாா் இது ஆக்சுப்பூர்வமாகஅமைந்ததாகஅவா் குறிப்பிட்டுள்ளார் தேசியமாநாட்டுக் கட்சித க்தலைவர் திரு க்பருக் அப்துல்லாவிடம் அமலாக்கப் பிரிவினர் இன்றுவிசாரணைமேற்கொண்டனர் கிரிக்கெட் சங்கநிதிமுறைகேடுதொடர்பானவழக்குகுறித்து ஜம்ம கஷ்மீர் இந்தவிசாரணைநடைபெற்றுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் சண்டிகரில் உள்ளஅமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் முன் திருஅப்துல்லாஆஜராகிவிளக்கம் அளித்துவருகிறார்

சிறப்பு நீதிபதிதிரு ஒ பிசைனி இதற்கானஉத்தரவை இன்றுபிறப்பித்தாா் ஐ என் எக்ஸ் மீடியாமுறைகேடுவழக்கில் அமலாக்கப் பிரிவினரால் முடக்கப்பட்டசொத்துபட்டியலில் இடம்பெற்றுள்ள புதுதில்லி இல்லத்திலிருந்தமுன்னாள் மத்தியஅமைச்சர் திரு ப சிதம்பத்தின் மகன் திருகார்த்திசிதம்பரம் வெளியேறவேண்டுமென்றுஅமலாக்கப் பிரிவு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பானநோட்டீஸ் திருகார்த்திசிதம்பரத்திற்குஅனுப்பப்பட்டுள்ளது

திருகார்த்திசிதம்பரம் மற்றும் அவரதுதயார் திருமதிநளினிசிதம்பரம் பெயரில் உள்ளது

மகாராஷ்டிராசட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சிவசேனா இடையேயானகூட்டணிதொடரும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சா் திருதேவேநதிரபட்னவிஸ் தெரிவித்துள்ளாா் மும்பையில் செய்தியாளா்களிடம் பேசியஅவா் இதனைத் தெரிவித்தாா்

தேர்தல் முடிவுக்குப் பின் கூட்டணிஅமைத்துஆட்சிஅமைத்தது

நேற்றுஅம்மாநிலசட்டப்பேரவையில் இதுதொடர்பானபிரச்சினைக்குபதிலளித்துஅவர் பேசினார்

வெள்ளப் பெருக்கின் போதமண்சரிவினால் அதிகளவு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாகமுதலமைச்சர் மத்தியஅரசுக்குகோரிக்கைவிடுத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தேசியகாகிததினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

இதனையொட்டுநாமக்கல் மாவட்டத்தில் காகிதத்தின் பெருமையைவிளக்கும் வகையிலானதுண்டுபிரசுரங்கள் பொதுமக்களுக்குவழங்கப்பட்டன காகிதத்தைமுறையாகபயன்படுத்துதல் இடங்களை தூய்மையாகவைத்திருத்தல் போன்றகருத்தைவலியுறுத்தும் வகையில் விழிப்புண்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இதனையொட்டிபல்வேறுவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன

இங்கிலாந்து ஆஸ்திரேலியாஅணிகளுக்கு இடையிலானமுதலாவதடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடன் இந்தசாம்பியன் போட்டிதொடங்குகிறது

இதில் முதல் இரண்டு இடங்களைபிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்குமுன்னேறும்

இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தால் இரு அணிகளும் சாம்பியன் பட்டத்தைபகிர்ந்துகொள்ளும்

மெக்சிகோவில் நடைபெற்றுவரும் சர்வதேசடென்னிஸ் போட்டியின் காலிறதிஆட்டத்தில் இந்தியாவின் டிவிச் சரண் இஸ்ரேலின் ஜோனத்தன் இணை இன்று பங்கேற்கிறது தமிழ்நாடுபீரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் காரைக்குடிஅணி இன்றுதாத்துக்குடிஅணியைஎதிர்கொள்கிறது